சிறுபான்மை மக்களை திசை திருப்பி வருகின்றன என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி குற்றம் சாட்டியிருக்கிறார் குடியுரிமை திருத்தச் சட்டத்திற்கு ஆதரவாக நாக்பூரில் மத்திய அமைச்சர் திரு

அனைத்து ஏற்பாடுகளும் தயார்நிலையில் உள்ளன

இனி விரிவான செய்திகள் குடியுரிமை திருத்தச்சுட்டமோ தேசிய குடிமக்கள் பதிவேட்டு முறையோ எந்தவொரு மதத்தைச் சார்ந்த மக்களுக்கும் எதிரானதல்ல என்று பிரதமர் திரு நரேந்திர மோதி தெளிவுபடுத்தியிருக்கிறார் மக்கள் இந்த உண்மயைப் புரிந்து கொண்டு வன்முறையை தவிர்க்க வேண்டுமென்றும் பொதுச் சொத்துக்களுக்கு சேதம் விளைவிக்க வேண்டாம் என்றும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார்

தேசிய குடிமக்கள் பதிவேடு குறித்து எந்த முடிவையும் அரசு எடுக்கவில்லை என்றும் அது முற்றிலும் அஸ்ஸாம் மாநிலம் சம்பந்தப்பமட்டது என்றும் பிரதமர் கூறினார் அன்டை நாடுகளில் மத ரீதியாக துன்புறுத்தலுக்கு உள்ளாகி இந்தியாவுக்குள் தஞ்சமடைந்த மக்களுக்கு குடியுரிமை வழங்குவதே குடியுரிமை திருத்தச் சட்டத்தின் நோக்கம் என்று அவர் தெரிவித்தார் இந்த உண்மைகளை மறைத்துவிட்டு எதிர்க்கட்சிகள் மக்களை திசை திருப்பி வருவதாக கூறிய பிரதமர் பங்களாதேஷில் துன்புறுத்தலுக்கு உள்ளாகி அகதிகளாக வந்தவர்களுக்கு குடியுரிமை வழங்கலாம் என்று முன்னாள் பிரதமர் டாக்டர் மன்மோகன் சிங் பேசியதை சுட்டிக்காட்டினார் சிறபான்மை மக்களுக்கு எதிராள பாகிஸ்தாளின் அநீதியை அம்பலப்படுத்த கிடைத்த வாய்ப்பை எதிர்க்கட்சிகளின் போட்டி அரசியல் காரணமாக நாடு இழந்துவிட்டது என்றும் பிரதமர் கூறினார் நாட்டின் வளர்ச்சிக்கு தமது அரசு எடுத்துவரும் திட்டங்களை தழுதழுத்த குரலில் எடுத்துரைத்த பிரதமர் இந்த வளர்ச்சி திட்டங்களில் பாகுபாடு காட்டப்பட்டதாக எதிர்க்கட்சிகளால் நிருபிக்க முடியுமா என்றம் கேள்வி எழுப்பினார் நாட்டில் அகதிகள் முகாம் இருப்பதாக எதிர்க்கட்சிகள் கூறுவதை அவர் மறுத்தார் அத்தகைய முகாம் எதுவும் இல்லை என்றும் அவர் உறுதிபடக் கூறினார் இதபோன்ற வதந்திகளுக்கு இளைஞர்கள் இரையாக வேண்டாம் என்று அவர் கேட்டுக் கொண்டார் தமது அரசு நிறைவேற்றும் வளர்ச்சித் திட்டங்களின் பயன் சாதி மத வேறபாடு இன்றி அனைவருக்கும் சென்றடைகிறது என்றும் குறிப்பிட்டு அவற்றை பட்டியலிட்டார்

கெஜ்ரிவால் தலைமையிலான ஆம் ஆத்மி கட்சியின் ஆட்சியில் தலைநகர் தில்லியில் கத்தமான குடிநீரோ போக்குவரத்து வசதியோ மாக கட்டுப்பாடோ செயல்படுத்தப்படவில்லை என்றும் பிரதமர் திரு நரேந்திர மோதி குற்றம் சாட்டினார் இந்தப் பேரணியில் கலந்து கொண்டு பேசிய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு பிரகாஷ் ஜவடேகர் அனைவருக்கும் மருத்துவ வசதி வழங்குவதற்கான ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தை எதிர்க்கட்சி அரசுகள் செயல்படுத்தவில்லை என்று குற்றம் சாட்டினார் தில்லியிலும் மேற்குவங்கத்திலும் எதிர்க்கட்சிகளின் ஆட்சி நடைபெற்று வரும் நிலையில் அந்த மாநிலங்களில் மெட்ரோ ரயில் திட்ட விரிவாக்கம் போன்ற வளர்ச்சித் திட்டங்களை மத்திய அரசு செயல்படுத்தி வருகிறது என்றார் மத்திய அமைச்சர் திரு ஹர்ஷ்வர்த்தன் பேசுகையில் தில்லி முதலமைச்சர் திரு அர்விந்த் கெஜ்ரிவால் மக்களுக்கு போலி வாக்குறதிகளை வழங்குகிறார் என்றும் இதற்காக விளம்பரங்களை தில்லி அரசு தொடர்ந்து வெளியிட்டு வருகிறது என்றும் குற்றம் சாட்டினார் தலைநகர் தில்லியிலும் தேசிய அளவிலும் பிஜேபி ஆட்சி மூலம் தான் வளர்ச்சித் திட்டங்கள் செயல்படுத்தப்படுகிறது என்றும் அவர் கூறினார் தில்லி பிஜேபி தலைவர் திரு மனோஜ் திவாரி மற்றும் பல தலைவர்களும் இந்தப் பேரணியில் உரையாற்றினர் குடியுரிமை திருத்த சட்டம் முஸ்லீம்களுக்கோ சிறுபான்மையினருக்கோ எதிரானது அல்ல என்று மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரியும் விளக்கம் அளித்துள்ளார் இந்த திருத்தச் சட்டத்திற்கு ஆதரவாக பிஜேபியும் மற்றும் பல அமைப்புகளும் நாக்பூரில் நடத்திய பேரணிக்குப்பின் நடைபெற்ற பொதுக் கூட்டத்தில் அவர் உரையாற்றினார் இந்த திருத்தச்சட்டம் காரணமாக சிறபான்மயினருக்கு எந்த அழீதியும் இழைக்கப்படவில்லை என்றும் எதிர்க்கட்சிகள் வாக்கு வங்கியை மனதில் கொண்டு இதுபற்றி சிறுபான்மையினர் மக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்துகின்றன என்றும் கூறினார் அனைத்து மதங்களும் சுமம் என்பதே இந்திய கலாச்சாரம் என்று கூறிய அவர் பாகிஸ்தானிலிருந்து வந்த கலைஞர்கள் அத்னன் சமி சலமா ஆகா ஆகியோருக்கு இந்திய குடியுரிமை வழங்கப்பட்டதை சுட்டிக்காட்டினார் வன்முறைகளால் பாதிக்கப்பட்டிருந்த உத்திரப்பிரதேசத்தில் அனைத்து மாவட்டங்களிலும் இன்று இயல்புநிலை திரும்பியுள்ளது வாரணாசி சந்தாவுலி அலிகார் உள்ளிட்ட பல மாவட்டங்களில் இணைய தள சேவை மீண்டும் தொடங்கியுள்ளது பொதமக்கள் அமைதிகாக்கும்படி அம்மாநில காவல்துறை தலைவர் திரு ஓ பி சிங் வேண்டுகோள் விடுத்துள்ளார் ஆங்காங்கே உள்ள மக்கள் தலைவர்களை சந்தித்து உண்மையை எடுத்துரைத்து அமைதி காக்கும்படி வேண்டுகோள் விடுக்கும் முயற்சியில் காவல்துறை மற்றும் நிர்வாக அதிகாரிகள் ஈடுபட்டுள்ளனர் லக்னோ மாவட்ட மேஜிஸ்த்ரேட்டும் காவல்துறை கண்காணிப்பாளரும் இன்று இத்காவுக்கு சென்று அங்கு இஸ்லாமிய மத குருக்களை சந்தித்து அமைதி நிலக வேண்டுகோள் விடுக்குமாறு கேட்டுக் கொண்டனர் இதனிடையே அம்மாநிலத்தில் வன்முறை சம்பவங்களில் ஈடுபட்டவர்களின் சொத்துக்களை முடக்கப்பட்டு வருகிறது

தமது அரசு அனைவரையும் உள்ளடக்கிய வளர்க்சிக்கான அரசு என்று மாநில முதலமைச்சர் திரு யோகி ஆதித்பநாத் கூறியுள்ளார் மதத் தலைவர்களும் கல்வியாளர்களும் அமைதியை ஏற்படுத்தும் முயற்சியில் ஈடுபட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார்

வினய் குமார் சௌபே எமது செய்தியாளரிடம் கூறினார் வாக்கு எண்ணிக்கை மையங்களைச் சுற்றிலும் மூன்றடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது

இதன் காரணமாக ஜம்மு கஷ்மீர் மற்றும் லடாக் பகுதிகளில் வறண்ட வானிலை ஒரு வாரம் நீடிக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது நேபாள நாட்டில் கீர்த்திபூரில் ஆயுதப்படை காவல் துறையினருக்கான பள்ளியின் பெண்களுக்கான விடுதி கட்டடத்தை நேபாளத்திற்கான இந்தியத் தூதர் டாக்டர் அஜய் குமார் திறந்து வைத்தார் இந்திய நிதி உதவியில் நான்கு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட இந்த இரட்டை மாடி கட்டடம் நேபாள ஆயுதப்படை காவல்துறை நடத்தும் கல்வி நிலையமாகும்

கல்வித்துறையில் நேபாள அரசு மேற்கொண்டுள்ள கட்டமைப்பு மேம்பாட்டு நடவடிக்கைகள் குறித்து இந்திய அரசு பாராட்டு தெரிவித்துள்ளது பயங்கரவாத குழுக்களுக்கு நிதியுதவி அளிக்கும் அமைப்புகளுக்கு எதிராக பாகிஸ்தான் அரசு எடுத்துள்ள நடவடிக்கைகளை தெரிவிக்க வேண்டுமென்று தடை செய்யப்பட்ட பயங்கரவாத குழுக்களுக்கு நிதி உதவி செல்வதை தடுக்கும் சர்வதேச அமைப்பு கேள்வி எழுப்பியுள்ளது பயங்கரவாத குழுக்களுக்கு நிதியுதவி அளிக்கப்படுவதை தடுப்பதில் பாகிஸ்தான் உறுதியாக இல்லை என்றும் இந்த நிலை நீடித்தால் ஈரான் மற்றும் வடகொரியா போன்று கருப்புப் பட்டியலில் பாகிஸ்தானையும் சேர்க்க வேண்டியிருக்கும் என்றும் அந்த அமைப்பு எச்சரித்துள்ளது

ஐ நா சபையினால் தடை செய்யப்பட்ட லஷ்கர் இ தொய்பா நிறுவனர் ஹஃபீஸ் சையது ஜெய்ஷே முகமது நிறுவனர் மவுலாளா மசூத் அஸ்ஹர் ஆகியோருக்கு எதிராக எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் என்ன என்பதை விரிவாக தெரிவிக்கும்படி அந்த அமைப்பு மீண்டும் கேட்டுள்ளது

நாட்டின் உள்நாட்டு ஒட்டுமொத்த வளர்க்சியில் யில் சிறிதளவு தொய்வு நிலவியபோதிலும் வெளிநாட்டு முதலீடு தொடர்ந்து குவிந்தவண்ணம் உள்ளது

இந்த சாதகமான சூழ்நிலை அடுத்த ஆண்டும் நீடிக்கும் என்று பொருளாதார நிபுணர்கள் கருதுகின்றனர் இருப்பினும் அமெரிக்கா சீனா வர்த்தகப்போர் மோசமடையுமானால் நம் நாட்டிலும் அதள் தாக்கம் இருக்கக்கூடும் என்று கருதப்படுகிறது

கட்டாக்கில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் டாஸ் வென்ற இந்தியா முதலில் பந்து வீச தீர்மானித்தது